வேட்பாளர்களும் ஈடுபட்டுள்ளனர் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி மதுரை மேலூரில் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக இன்று பேசுகையில் தமது அரசின் நீர் மேலாண்மை திட்டத்தால் தமிழகத்தில் அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி உள்ளதாக கூறினார் தண்ணீர் மின்சாரம் சட்டம் ஒழுங்கு ஆகியவை மாநிலத்தில் சரியாக உள்ளதால் தொழில் தொடங்குவதற்கு உகந்த சூழல் நிலவுவதாக தெரிவித்தார் தொடா்ந்து திரு எடப்பாடி கே பழனிசாமி காரைக்குடியில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இதனிடையே திருவண்ணாமலையில் இன்று பிரச்சாரத்தின் போது பேசிய திமுக தலைவர் திரு

க

திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆரணியில் பட்டு ஜரிகை தொழிற்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் ஆரணி சேத்துப்பட் செங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தாராபுரத்தில் பொன்னிவாடி ஆனபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பிஜேபி மாநிலத்தலைவர் திரு

முருகன் வாக்குகளை சேகரித்தார்

ம க நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் சென்னையிலும் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் திரு கமலஹாசன் கரூர் திண்டுக்கல்லிலும் அமமுக பொதுச்செயலாளர் திரு

தினகரன் ஒசூர் தளி எடப்பாடி பகுதிகளிலும் தத்தம் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இன்று வாக்குகளை திரட்டுகின்றனர் இந்நிலையில் விழுப்புரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாா்பில் தோ்தல் அறிக்கையை அக்கட்சித்தலைவர் திரு தொல் திருமாவளவன் இன்று வெளியிட்டார்

சத்யபிரத சாகு தமிழக சட்டப்பேரவை தேர்தலின்போது பணப்பட்டுவாடா கண்டறியப்பட்டால் தோ்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுதொடர்பாக பெறப்படும் புகார்கள் மீது உண்மையின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றார் வருமான வரித்துறையினரால் நடத்தப்படும் சோதனையில் பணப்பட்டுவாடா செய்தது நிருபிக்கப்பட்டால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் இதனிடையே திரு

பிரகாஷ் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தபால் வாக்குகள் வீடுகளுக்கு சென்று பெறும் பணி சென்னையில் நாளைமுதல் தொடங்கப்படும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு

இதுதொடர்பாக அனைத்துக்கட்சி பிரதிநிதிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்ட அவர் முதல்முறை தபால் வாக்களிக்க தவறியவர்களுக்கு இரண்டாவது முறை வாய்ப்பு வழங்கப்படும் என்றார்

திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் வாக்காளர் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மணல் சிற்பம் மற்றும் கலைநிகழ்ச்சிகளை மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி

கோவில் வாய்ஸ் உலகப்புகழ்பெற்ற திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் ஆழித்தேரோட்டம் இன்று வெகுவிமர்சையாக நடைபெற்றது

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது